வெங்கையாநாயுடு கூறியுள்ளார்

ஜேபி நட்டா இன்று புதுடில்லியில் கட்சியின் அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார்

ராகுல்காந்தி ராஜினாமா செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் காரிய கமிட்டிக் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் பாரம்பரிய அறிவுப் பொக்கிஷத்தை முழுமையாக பரப்ப கலாச்சார மறுமலர்ச்சி தேவைப்படுவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியுள்ளார் இன்று புதுடில்லியில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர் விவேகானந்தர் போன்ற ஆன்மீக ஞானிகளைப் பெற்றது இந்தியர்களின் அதிருஷ்டம் என்றும் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்திய சமூகம் இந்திய தத்துவத்தை பிரதிபலித்தல் அவசியம் என்றும் கூறினார்

உயர்நிலைப் பிரதிநிதிக் குழு ஒன்றும் உடன் வர இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை இன்னும் விரிவான முறையில் வலுப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இப்பயணம் அமையும் என்று வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐக்கிய அரபு எமிரேட்டுகளின் வெளியுறவு அமைச்சர் நாளை புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெயசந்தரை சந்தித்துப் பேச இருக்கிறார் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் அவர் சந்திக்கிறார்

நாடாளுமன்றத்தில் சட்டமியற்றும் பணிகள் அதிகபட்சமாக நடப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாம் ஒன்றில் முறையாக செயல்பட்டால்தான் மாநில சட்டமன்றங்களுக்கு முன் உதாரணமாகத் திகழ ழுடியும் என்றார்

எம்எல்ஏ கள் ஒவ்வொருவரும் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டின் நலன் மற்றும் மாநிலத்தின் நலனை குறிக்கோளாகக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தத்தம் பகுதிகளில் குறைந்தபட்சம் தலா ஒரு நீர்நிலையை புனரமைப்பது குறித்தும் மழைநீர் சேகரிப்புப் பணிகளை திறம்பட்ட தொடர்பாகவும் தனிப்பிரிவு அமைக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் இப்பிரிவுகள் தத்தம் பகுதிகளில் நிலத்தடி நீரின் பயன்பாடு மற்றும் நிலத்தடி நீர் நிலவரங்களையும் தொடர்ச்சியான முறையில் கண்காணிக்க வேண்டும் என நீர் சேமிப்பு தொடர்பாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தனிப்பிரிவு செயல்படுவது பற்றிய விவரங்களை மக்களுக்குத் தெரியும் வகையில் பொது இடங்களில் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது

நீர் சேமிப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அண்மையில் வானொலி மூலமான மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது

சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டு விவசாயிகளுக்கான உர மானியங்கள் நேரடி ரொக்க மானியத் திட்டம் மூலம் வழங்கப்படுவதால் மானியம் வழங்கும் நடைமுறைகளின் செயல்திறன் மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் ஜவுடேகர் கேட்டுக் கொண்டார்

பாரதீய ஜனதா கட்சி இன்று புதுடில்லியில் கட்சியின் அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் உயர்நிலைக் கூட்டம் ஒன்றை நடத்தியது பிஜேபி தலைமையகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கட்சியின் செயல்தலைவர் திரு ஜேபி நட்டா தலைமையேற்றார் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து திரு ராகுல்காந்தி ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து காங்கிரஸ் காரிய கமிட்டி அடுத்த வாரம் கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து திரு குலாம்நபி ஆசாத் திரு மோதிலால் வோரா திரு அகமது படேல் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அண்மையில் சாதாரண முறையில் கூடி விவாதங்களை நடத்தியிருப்பதாகவும் அறியப்படுகிறது காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே திரு சுசில்குமார் ஷிண்டே திரு முகுல் வாஸ்னிக் திரு

அசோக் கெலோட் திரு சச்சின் பைலட் உட்பட பலரின் பெயர்கள் அடிபடுகின்றன குறிப்பாக இளம் தலைவர் ஒருவர்தான் காங்கிரஸ் கட்சிக்குத் தலைவராக வேண்டும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமரேந்திர சிங் கூறியுள்ளார் இந்திய இளைஞர்களுக்கு இளம் தலைவர் ஒருவர்தான் தேவை என்பதை நினைவில் கொண்டு காங்கிரஸ் காரிய கமிட்டி முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா ராஜினாமா செய்துள்ளார் மக்களவைத் தேர்தலின் ழுடிவுகளுக்குப் பொறுப்பேற்றும் தேர்தல் முடிவுகளை ஏற்றுக் கொண்டும் கட்சித் தலைமையிடம் தாம் ராஜினாமா கடிதம் சமர்ப்பித்து இருப்பதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் கட்சியில் பொறுப்பளித்து கட்சிக்கு சேவை புரிய வாய்ப்பளித்தற்காக திரு ராகுல்காந்திக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் மும்பை காங்கிரஸ் தலைவர் திரு மிலிந்த் தியோரா பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சியை ஸ்திரப்படுத்தும் பணிகளில் தேசிய அளவில் பங்களிக்க தாம் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மல்லிகார்ஜு கார்கே பெங்களுரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எதிர்ப்பாளர்களை மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டு ராஜினாமா கடிதங்களை விலக்கிக் கொள்ளுமாறு வலியுறுத்தி வருவதாகத் தெரிவித்தார் அதிருப்தி எம்எல்ஏ க்களில் ஒருவரான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் ஜாரகிஹோலி யை இன்று மும்பையில் இந்த எம்எல்ஏ க்கள் தங்கியுள்ள ஒட்டலில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ழூத்த காங்கிரஸ் தலைவர் திரு மரி திப்பே கவுடா சந்தித்துப் பேசினார் எம்எல்ஏ க்களின் ராஜினாமா கடிதங்கள் வரும் செவ்வாய்கிழமை பரிசீலிக்கப்படும் என கர்நாடக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவில் இருந்து இன்று தாயகம் திரும்பியுள்ள கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி இன்று மாலை பெங்களுரு வந்து சேரக்கூடும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது இதற்கிடையே காங்கிரஸ் ஜேடிஎஸ் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தாங்கள் எதுவும் செய்வதற்கில்லை என்று மூத்த பிஜேபி தலைவர் திரு ஆர் அசோக் கூறியுள்ளார் நிலவரங்களை தொலைவில் இருந்தே தாங்கள் கவனித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

புதுவையில் தொழிலதிபர் திரு

சுவாமிநாதன் முன்னிலையில் பாரதீய ஜனதா கட்சியில் இணைந்தனர் கட்சியின் மாநிலத் துணைத் தலைவர் திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் பாரம்பரிய அறிவுப் பொக்கிஷத்தை முழுமையாக பரப்ப கலாச்சார மறுமலர்ச்சி தேவை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு

நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தத்தம் பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு பணிகளை கண்காணிக்க தனிப்பிரிவுகளை அமைக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பிஜேபி செயல்தலைவர் திரு ஜேபி நட்டா இன்று புதுடில்லியில் கட்சியின் அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து திரு